புத்தமத தலங்களை பிரபலப்படுத்தும் வகை ல் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அ ல் த யார் பங்களிப்பின் முக்கியத்துவத்தையும் குடியரசுத் தலைவர் ரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத் உள்ளார் மறைந்த பிரதமர் வாஜ்பா ன் அஸ் கலசம் இன்றும் நாளையும் புதுவை ல் மக்கள் அஞ்சலிக்காக பல்வேறு பகு களுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாளை மறுநாள் கடலில் கரைக்கப்பட உள்ளது

நரேந் ரமோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மா லம் வல்சாத் மாவட்டத் ற்கு உட்பட்ட ஜுஜுவா கிராமத் ல் பிரதமரின் கிராமப்புற வீட்டுவச ட்டத் ன் கி கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்து பிரதமர் இன்று பேசினார் இந்த வீடுகள் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி கிடைக்கக் காரணம் இ ல் இடைத் தரகர்கள் எவருமே சம்பந்தப்படாததே ஆகும் என்று பிரதமர் தெரிவித்தார் முதல்முறையாக தற்போதுதான் ஏழை எளிய மக்களுக்கு குடி ருக்க வீடு கிடைப்பதாக அவர் கூறினார் இத் ட்டத் ன் கி ஒரு லட்சத்துக்கும் அ கமான வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளன

ராம்நாம் கோவிந்த் வலியுறுத் உள்ளார் புதுடில்லி ல் இன்று சர்வதேச புத்தமத மாநாட்டை துவக்கி வைத்து அவர் பேசினார் புத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் சுற்றுலா மேம்பட செ ய வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு தடையாக உள்ளவற்றை நீக்க வேண்டியது முக்கியம் என்றும் அவர் கூறினார் கடந்த சில ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து விரிவடைந்துள்ள போ லும் இன்னும் றைய செ ய வேண்டியது உள்ளது என்று அவர் கூறினார் புத்தமத கலாச்சார இடங்களை மேம்படுத் தகுந்த சுற்றுலா தலங்களாக மாற்ற அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஸ்வதே தர்ஷன் ட்டத் ன் கீ புத்தமதம் சம்பந்தப்பட்ட இடங்கள் கற்றுலா மேம்பாட்டுக்காக இனம் காணப்பட்டு இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார்

கற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசின் முயற்சிகள் மட்டும் போதாது என்றும் த யார் துறையும் அ ல் ஆர்வத்தடன் ஈடுபட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விஷயத் ல் மா ல அரசுகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார்

அருண்ஜேட்லி இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் மத் ய கொண்டுள்ளார்

புதுடில்லி ல் இது தொடர்பான அ காரப்பூர்வமான அறிவிக்கையை குடியரசுத் ரு ராம்நாத் கோவிந்த் இன்று வெளி ட்டுள்ளார் மீண்டும் தலைவர் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரு அருண்ஜேட்லிக்கு மத் ய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் ரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உட்பட பலர் வா த்து தெரிவித்துள்ளனர் கடன் வங்கிகள் வாராக்கடனை கண்காணித்து கடனை ரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது வாராக் கடன்களை கண்காணிக்கத் தவறும் வங்கிகளின் செயல் அ காரிகள் மீது சட்ட ரீ லான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது வங்கிகளில் வி முறைகளுக்கு புறம்பாக முறைகேடு செ து கடன் பெற்றிருந்தால் அது தொடர்பாக வங்கிச் செயல் அ காரிகள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அ வாறு தெரிவிக்காமல் இருந்து பின்னர் அது விசாரணை அ காரிகளால் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி அ காரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ள து அஸ் மநைத பிரதமர் வாஜ்பா ன் அஸ் கலசம் இன்று புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது புதுடில்லி ல் இருந்து இந்த அஸ் கலசத்தை புதுவை மா ல பிஜேபி தலைவர் ரு சுவாமிநாதனும் செயலர் ரு அருள்முருகனும் இன்று கொண்டு வந்தனர் இந்த அஸ் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அலங்கரிக்கப்பட்ட ரதத் ல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது நாளையும் இந்த அஸ் தலசம் அலங்கரிக்கப்பட்ட ரதத் ல் ஊர்வலமாக பல்வேறு பகு களுக்கு மக்களின் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படும் பின்னர் நாளை மறுநாள் புதுவை கடற்கரை சாலை ல் நடைபெற உள்ள புகழஞ்சலி க ச்சிக்குப் பின்னர் அஸ் கடலில் கரைக்கப்படும் இத்தகவலை மா ல பிஜேபி தலைவர் ரு சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இந்த அஞ்சலி காச்சி ல் துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் ரு நாராயணசாமி அவரது அமைச்சவை சகாக்கள் சட்டப்பேரவைத தலைவர் ரு

ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் அமர் வாத்பா ன் அஸ் காரைக்கால் அரசலாற்றிலும் கரைக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்

பழ சாமி துணை முதலமைச்சர் ரு பன்னீர்செல்வம் முக செயல்தலைவர் ரு ஸ்டாலின் உட்பட பலர் சென்னை ல் அஞ்சலி செலுத் னர் சென்னை ல் பிஜேபி தலைமையகத் ல் வைக்கப்பட்டு இருந்த இந்த அஸ் கலசத் ற்கு இவர்கள் மலரஞ்சலி செலுத் னர் நேற்றிரவு டெல்லி ல் இருந்து இந்த அஸ் கலசம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது

இந்த அஸ் ராமேஸ்வரம் மற்றும் கன் யகுமரி கடலிலும் ஸ்ரீரங்கத் ல் காவேரி லும் மதுரை ல் வைகை லும் ஈரோட்டில் பவா ந லும் கரைக்கப்படும் என்று ரும தமி சை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

கடந்த வாரம் நடைபெற இருந்த இந்த செயற்குழுக் கூட்டம் பிஜேபி ன் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான அடல்பிகாரி வாஜ்பா மரணம் காரணமாக ஒத் வைக்கப்பட்டது

இந்த மதகுகள் உடைந்ததால் எந்தவித அபாயமும் இல்லை என்று மாவட்ட அ காரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுப்பணித் துறை மூத்த அ காரிகள் இன்று இந்த உடைந்த மதகை பார்வை ட்டனர் இந்த உடைந்த மதகுகளை முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ சாமி நாளை நேரில் பார்வை டுகிறார் இடிந்த மதகுகளை சீரமைக்கும் பணி இன்று துவங்கி விட்டதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் ரு

ராஜாமணி தெரிவித்துள்ளார் ருச்சி ல் இன்று செ யாளர்களிடம் பேசிய அவர் இந்த மதகை சிரமைப்பதற்கான தளவாடப் பொருட்கள் அனைத்தும் ருச்சி பிஎச்எல் றுவனத் டம் இருந்து பெறப்படும் என்றார் அணையை முழுமையாக சீரமைக்க உரிய ஆ வுகளுக்குப் பின்னர் முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அணையை சிரமைக்கும் வரை முக்கொம்பு சுற்றுலா தலத் ற்கு பார்வையாளர் வருகைக்கு தடை வி க்கப்பட்டு இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித் தலைவர் கூறினார் இதற்கிடையே இந்த முக்கொம்பு கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மதகுகள் உடைந்ததற்கு மணல் கொள்ளையே காரணம் என பாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி டெல்டா பகு ல் உள்ள அணைகளின் பா துகாப்பு குறித்தும் ஆ வு செ து முன்னெச்சரிக்கையாக சீரமைப்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முக செயற்தலைவர் ரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேட்டுர் காவிரி நீர்ப்பிடிப்பு பகு களில் பெ து வந்த கனமழை குறைந்ததால் கபி மற்றும் கிரு ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ல் றந்து விடப்படும் நீர் அளவும் குறைக்கப்பட்டு உள்ளது

கர்நாடக அணை ல் இருந்து வெளி டப்படும் நீர் அளவு தொடர்ந்து குறைக்கப்படும் என்பதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் மேலும் குறைய வா ப்பு உள்ளது

மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளதை அடுத்து டெல்டா பாசனத் ற்கு றக்கப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டு உள்ள து கேரளா கேரளாவில் மழை வெள்ளத்தால் பா க்கப்பட்ட வாரணப் பணிகளை மேற்கொள்ள வெளிநாடுகளில் இருந்து உதவி பெறப்படாது என்று மத் ய அரசு ட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தற்போதைய நடைமுறை கொள்கைப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ள தாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் அதே சமயத் ல் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களின் வாரண க்கு வெளிநாட்டு வா இந் யர்கள் மற்றும் இந் ய வம்சாவ னர் அறக்கட்டளை வழங்கலாம் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இதற்கிடை ல் கேரள வாரண க்காக வெளிநாடுகள் வழங்கும் உதவியை மத் ய அரசு ஏற்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் ரு பினரா விஜயன் கூறியுள்ளார் இதற்கான நடைமுறைகளை மத் ய அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தாமஸ் தமது ட்விட்டர் செ ல் கூறியுள்ளார் ஆர்ப்பாட்டம் புதுவை சுதேசி மற்றும் பார பஞ்சாலை ஊ யர்கள் இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத் சட்டமன்றத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத் னர்

பார மில் அருகில் இருந்து முக்கிய வீ வ யாக ஊர்வலமாக சென்ற இவர்கள் சட்டமன்ற வளாகத் ற்கு சிறிது முன்பே போலீசாரால் தடுத்து றுத்தப்பட்டனர் பின்னர் இந்த தொ லாளர்களின் பிர கள் முதலமைச்சர் மற்றும் வருவா த் துறை அமைச்சரை சந் த்து தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரை கொடுத்தனர்

காப்பாற்றப்பட்ட இந்த மீனவர்களுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு காங்சேகந்துறை காவல்துறை டம் ஒப்படைக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது

புத்தமத தலங்களை பிரபலப்படுத்தும் வகை ல் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அல் த யார் பங்களிப்பின் முக்கியத்துவத்தையும் குடியரசுத் தலைவர் ரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத் உள்ளார் மறைந்த பிரதமர் வாஜ்பா ன் அஸ் கலசம் இன்றும் நாளையும் புதுவை ல் மக்கள் அஞ்சலிக்காக பல்வேறு பகு களுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாளை மறுநாள் கடலில் கரைக்கப்பட உள்ளது மேட்டூர் அணை ல் இருந்து அக நீர் விடுப்பு காரணமாக முக்கொம்பு மேலணை ல் உடைந்த மதகுகளை சிரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது